இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு பாராட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார்

மோடி உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி வேண்டுகோள் விடுத்துள்ளார்

தமிழகத்தில் அதிதீவிர கனமழை பெய்யக்கூடும் என்ற எச்சரிக்கையையடுத்து

இக்கூட்டத்தில் வெள்ளச் சேத்தை கட்டுப்படுத்துவதற்கான முன்னெச்சிக்கை நடவடிக்கைகள் சுகாதாரப் பணிகள் போன்றவற்றை கண்காணிக்க மூத்தா ஒதுக்கப்பட்ட மாவட்டங்களுக்கு செல்லுமாறு முதலமைச்சர் அறிவுறுத்தினார் கனமழையின்போது வீட்டுக்கு வெளியே செல்லாமல் இருக்குமாறும்தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் நிவாரண முகாம்களுக்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார் வெள்ளம் ஏற்படும் பகுதிகளில் செல்பி எடுப்பதை தவிர்க்க வேண்டும் என்றும் மழை குறித்த தகவல்களை ஊடகங்கள் மூலம் அறிந்துகொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அவசர தேவைகளான உணவு குடிநீர் போன்றவற்றை நிவாரண முகாம்களில் வழங்க வேண்டும் என்றும் குழந்தைகளுக்கு தேவையான பாவ்பவுடர் மருந்துகள் சுகாதா வசதிகள் ஜெனரேட்டர் மற்றும் ஆடைகள் போன்றவற்றை வழங்குவதற்கு தபாராக இருக்க வேண்டும் என்றும் இதற்கென்று ஒருங்கிணைப்பாளர்களை நியமிக்க வேண்டும் என்றும் இன்றைய ஆய்வுக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

தொற்றநோய் பரவாமல் இருப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் நீர்நிலைகளை கண்காணிக்க வேண்டும் என்றும் அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளது சாலைகளில் விழுந்துகிடக்கும் மரங்களை அகற்றுவதற்கும் மின் கம்பங்கள் உயர்கோபுர விளக்குகள் ஆகியவற்றை அகற்றுவதற்கும் நடவடிக்கை மேற்கொள்வதற்கு திட்டமிட வேண்டும் என்றும் வெள்ள காலத்தின்போது கால்நடைகளுக்கு பாதிப்பு ஏற்படாமல் இருப்பதற்குரிய பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் இக்கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது

அரசுக்கு அவ்வப்போது அறிக்கைகள் அளிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது துணை முதலமைச்சா் திரு ஒ பன்னீாசெல்வம் மூத்த அமைச்சா்களும் அதிகாரிகளும் இதில் கலந்து கொண்டனர்

ஒருமாதத்திற்கும் தங்கவைக்கப்பட்டுள்ளதாகவும் அத்தியாவசியப் பொருட்களும் வசதிகளும் இல்லாததால் மீனவர்கள் அவதிப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் இந்த மீனவர்களுக்கு தற்காலிக குடியேற்ற அனுமதி அடுத்த இரண்டு மாதங்களுக்குள் முடிவடையும் என்பதால் அவர்கள் அச்சத்தில் உள்ளதாகவும் அவர்களது குடும்பத்தினர் கவலையடைந்துள்ளதாகவும் தமது கடிதத்தில் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் அவர்களின் மனநிலையை கருத்தில் கொண்டு அவர்களை விடுவிப்பதற்கு டெஹ்ரானில் உள்ள இந்திய தூதர் நடவடிக்கை எடுப்பதற்கு உத்தரவிட வேண்டும் என்றும் சுட்ட ரீதியாக இதற்கான முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என்றும் முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் இந்தியாவும் ரஷ்யாவும் நெருங்கிய நட்பு பாராட்டி வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியிருக்கிறார் இந்தியா வந்துள்ள ரஷ்ய அதிபர் திரு விளாடிமீர் புட்டினை புதுதில்லியில் சந்தித்தபின்னர் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்த அவர் இந்தியாவின் வளர்ச்சிக்கு ரஷ்யா ஆதரவாக இருந்ததாக குறிப்பிட்டார் இருநாடுகளும் அமைதிக்கான பணிகளை விரிவுப்படுத்தியுள்ளதாக கூறினார் இந்தியாவிற்கு எரிசக்தி வழங்க ரஷ்யா உறுதிபூண்டுள்ளதாக அதிபர் திரு புடின் கூறினார் இந்திய நிறுவனங்கள் ரஷ்யாவில் முதலீடுகளை அதிகரிக்க விரும்புவதாக அவர் குறிப்பிட்டார் கூடங்குளம் அனுமிள் திட்ட செயல்பாடுகளை மேற்கொள்வதில் இருநாடுகளின் நட்புறவும் வலுப்பெற்றுள்ளதாக புடின் கூறினார்

ஈரோட்டில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் பள்ளி மாணவ மாணவியருக்கு மாற்றியமைக்கப்பட்ட சீருடைகளை அடுத்த ஆண்டு வழங்கப்படும் என்று கூறினார்

மழைக்காலங்களில் மாவட்டங்களில் உள்ள சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஆட்சியர்கள் விடுமுறை தொடர்பான முடிவுகளை மேற்கொள்ளலாம் என்று அவர் தெரிவித்தார் காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு ஆசிரியர்கள் இந்த மாத இறுதிக்குள் நியமிக்கப்படுவார்கள் என்று அமைச்சர் செங்கோட்டையன் கூறினார்

இதுதொடர்பாக எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் கடந்த நான்கு ஆண்டுகளாக இந்த திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக கூறினார்